தமிழகத்தில் ரெம்டெசிவிர் மருந்து இனி தனியார் மருத்துவமனைகளிலும் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு

கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சித்த மருத்துவ முறையில் சிகிச்சை பெற முன் வர வேண்டுமென மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு

நேரு கேட்டுக்கொண்டுள்ளார்

அரபிக்கடலில் நிலைகொண்டுள்ள அதி தீவிர புயல் காரணமாக நீலகிரி கோவை தேனி மாவட்டங்களில் இன்றும் கனமழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

சென்னை தலைமை செயலகத்தில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் இன்று நடைபெற்ற தொடர்பாக பேசிய மக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் மூலம் இதுவரை அரசு மருத்துவமனைகளில் மட்டும் வழங்கப்பட்டு வந்த ரெம்டெசிவிர் மருந்து இனி தனியார் மருத்துவமனைகளிலும் வழங்கப்படும் என்றார் இதன்மூலம் தேவைப்படும் நோயாளிகளுக்கு மட்டும் இம்மருந்து பயன்படுத்தப்படுவதோடு கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதும் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார் தனியார் மருத்துவமனைகள் ஆக்சிஜன் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் குறித்த விவரங்கள் மருந்தின் தேவை குறித்து இணையதளத்தில் பதிவிடும் வசதி ஏற்படுத்தப்பட்டு பரிசீலனைக்கு பின்னர் இம்மருந்துகள் வழங்கப்படும் என்றார்

இக்கூட்டத்தில் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு

ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

நேரு கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சித்த மருத்துவ முறையில் சிகிச்சை பெற முன் வர வேண்டுமென மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு

நேரு தெரிவித்துள்ளார்

அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

துரைமுருகன் டெல்டா மாவட்டங்களில் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகள் குறுவை சாகுபடி உள்ளிட்டவைகள் குறித்து விவசாயிகளுடனான ஆலோசனைக்கூட்டம் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு

இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு

நேரு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திரு

பன்னீர்செல்வம் திருச்சி தஞ்சை திருவாரூர் நாகை புதுக்கோட்டை மயிலாடுதுறை அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் விவசாய பிரதிநிதிகள் பங்கேற்றன்

இதனிடையே இக்கூட்டத்தில் மாநில கல்வியமைச்சர்கள் மற்றும் துறை உயர் அதிகாரிகளுடன் நடத்தப்பட வேண்டுமென மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள் விடுத்துள்ளார்

சக்கரபாணி இன்று தொடங்கி வைத்தார்

முத்துசாமி ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் கூடுதல் படுக்கை வசதிகளை ஏற்படுத்துவதற்கான பணிகளை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி இன்று தொடங்கிவைத்தார்

கீதா ஜீவன் இன்று வழங்கினார்

முதல் திருச்சி தஞ்சை திருவாரூர் கரூர் நாமக்கல் நெல்லை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் மக்கள் நடமாட்டமின்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்படுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்

ஸ்டெர்லைட் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் தயாரிக்கும் பணியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரிசெய்யப்பட்டுள்ளதாகவும் ஆக்சிஜன் உற்பத்தி பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் ஆலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது வானிலை மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலைகொண்டுள்ள அதி தீவிர டவ் தே புயல் காரணமாக நீலகிரி கோவை தேனி மாவட்டங்களில் இன்றும் மிக கனமழையும் வட கடலோர மாவட்டங்கள் உள்மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடுமென்று சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

இது நாளை மறுநாள் குஜராத் மாநிலம் போர்பந்தர் அருகே கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

இருப்பினும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் மீன்பிடிக்க தடையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் பந்தலூரில் முகாமிட்டு மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் டென்னிஸ் ரோமில் நடைபெறும் இத்தாலியன் ஓப்பன் டென்னிஸ் இறுதியாட்டத்தின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயினின் ர

பேல் நடால் செர்பியாவின் நொவாக் ஜோக்கோவிச்சையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் போலந்தின் இகா ஸ்வியாடெக் செக் குடியரசின் கரோலினா பிலிஸ்கோவாவையும் இன்று எதிர்கொள்கின்றனர்